உணவு பொருளில் கலப்படம் செய்வோருக்கு தண்டனை வழங்க இம்மசோதா வகை செய்கிறது

வழங்கவுள்ளதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்வி தெரிவித்துள்ளார்

திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடங்கிவைத்தார்

உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

முதலிடம் வகிக்கிறார்

உணவு பொருட்களில் கலப்படம் செய்வோர் மீது சுட்டரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கவும் புதிய நுகர்வோர் பாதுகாப்பு மசோதா வகை செய்கிறது நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் மக்களவையில் தாக்கல் செய்திருந்த இந்த மசோதா ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது பிறவியிலேயே தகைச் சிதைவு மற்றும் பல்வகை உடல் உறுப்பு குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டோர் நலனுக்காக தேசிய அறக்கட்டளையை நிறுவுவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் தாக்கல் செய்த இந்த மகோதா சிறிது நேர விவாதத்திற்கு பின் குரல் வாக்கு மூலம் நிறைவேற்றப்பட்டது நாடாளுமன்றத்தில் பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக இரு அவைகளின் நடவடிக்கைகள் இன்றும் பாதிக்கப்பட்டன மாநிலங்களவையில் மேகதாது மற்றும் ரபேல் ஒப்பந்தம் தொடர்பான பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன ரபேல் பிரச்சினை தொடர்பாக கங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்களிடையே காரசார விவாதம் நடைபெற்றது அஇஅதிமுக மற்றும் திமுக உறுப்பினர்கள் காவிரி பிரச்சினையை எழுப்பி முழக்கமிட்டனர் இதன் காரணமாக அவையில் கூச்சலும் குழப்பமும் நிலவியது இதனையடுத்து அவை நடவடிக்கைகள் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது முன்னதாக ரபேல் விவகாரத்தில் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பெயரை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு விஜய் கோயல் குறிப்பிடவில்லை என்று அவைத் தலைவர் அறிவித்தார் ராகுல்காந்தியின் பெயரை குறிப்பிட்டதாக கூறி காங்கிரஸ் உறுப்பினர்கள் நேற்று கூறிய நிலையில் அவைத் தலைவர் இதனை அறிவித்தார் மக்களவை நடவடிக்கைகளும் இதே பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்டது மேகதாது அணைக்கான ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவந்து பேசிய அஇஅதிமுக உறுப்பினர் வேணுகோபால் மேகதாது அணை கட்டப்பட்டால் காவிரி நீரை நம்பியிருக்கும் வட்சக்கணக்கான தமிழக விவசாயிகளின் நலன் மிகவும் பாதிக்கப்படும் என்றார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதிக்கு சென்று முழக்கமிட்டனர்

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுத் துறை வங்கிகளில் அரசு மறு முதலீட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அவற்றின் கடன் வழங்கும் திறன் மேம்படும் என்றும் தெரிவித்தார் பொது துறை வங்கிகளில் வராக்கடன்கள் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

மக்கள் பிரதிநிதிகளுக்கு நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்படவேண்டியது அவசியம் என குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று சென்னை ஐஐடியின் மாணவ நாடாளுமன்ற அமைப்பின் உறுப்பினர்களிடையே பேசிய அவர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் என்ற முறையில் மக்களுக்காக குரல்கொடுக்கவேண்டும் என்றார்

அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது சரியானதல்ல என்று கூறிய வெங்கய்யா நாயுடு நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்தப்படவேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

குஜராத் மாநிலம் நர்மதா மாவட்டத்தில் உள்ள ஒற்றுமைக்கான சிலை அருகே நடைபெறும் இந்த மாநாட்டில் மாநில உள்துறை தலைவர்கள் மற்றும் சிபிஐ ஐ பி மற்றும் பயங்கரவாத எதிர்ப்புப்படை உள்ளிட்ட பாதுகாப்பு தொடர்பான அனைத்து அரசு அமைப்புகளின் தலைவர்களும் பங்கேற்றுள்ளனர் ஜம்மு கஷ்மீரில் நிலவும் தீவிரவாத சம்பவங்கள் எல்லைதாண்டிய பயங்கரவாதம் மற்றும் இந்திய இளைஞர்களை மதவாதிகளாக்கும் முயற்சிகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது குஜராத்தில் நாளை முதல் இரண்டுநாள் கற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி இம்மாநாட்டில் கலந்துகொள்ளவுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபி சார்பில் ரத யாத்திரை நடத்துவதற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது மேற்கு வங்க அரசு இந்த யாத்திரையால் வன்முறைகள் ஏற்படக்கூடும் என்பதை கருத்தில் கொண்டு கடந்த வாரம் இதற்கு அனுமதி மறுத்துதிருந்தது இதனையடுத்து பிஜேபி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த தனிநீதிபதி அனுமதி மறுத்தார்

உணவுப்பொருட்கள் வீணாவதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் புதுதில்லியில் அகில இந்திய உணவுப்பதப்படுத்துவோர் சங்க பவள விழாவில் பேசிய விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் விலைக்கும் அதனை வாங்கும் அவர் நகர்வோர் கொடுக்கும் விலைக்கும் இடையே பெரும் வித்தியாசம் இருப்பதை சுட்டிக்காட்டனார் எனவே விளைப்பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க செய்வது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் தற்போது உணவுப்பொருட்களுக்கு கட்டுப்பாடு ஏதும் இல்லை என்று குறிப்பிட்ட குடியரசுத்தலைவர் பதப்படுத்தப்பட்ட உணவுப்பொருட்களாக மாற்றும் அளவிற்கு உபரியாகத்தான் உள்ளது என்றும் கூறினார்

இதுகுறித்து இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் விளக்கிய கலச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா இந்த போராட்டக்குழுவுக்கு தலைமை வகித்த பக்ஷி ஜக பந்து நினைவாக அஞ்சல் தலை ஒன்றையும் புவனேஸ்வரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் வெளியிடவுள்ளதாக தெரிவித்தார் இந்த அருங்காட்சியகத்தில் புத்தரின் தொன்மயான சிற்பங்களும் அக்காலத்தில் வாழ்ந்த புத்த தறவிகள் குறித்த சிற்பங்களும் இடம் பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் புவனேஸ்வரில் உள்ள அகில இந்தி தொழிற்நுட்ப கல்வி கழகத்தில் பிரதமர் உரையாற்றவுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

ஐ சி சி கிரிக்கெட் தரவரிகை பட்டியலில் இந்திய அணித்தலைவர் விராட்கோலி தொடர்ந்து முதலிடம் வகிக்கிறார்